விலக்கிக்கொள்ள இன்று கடைசி நாளாகும்

மக்களவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது

இதற்கிடையே மக்களவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது

இதற்கிடையே பிஜேபி தலைவரும் பிரதமருமான மூத்த திரு நரேந்திரமோடி நேற்று மேற்குவங்க மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலவச தொலைபேசி வசதி மற்றும் குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதி ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டங்களை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உத்தரப் பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்டிரிய லோக்தள் கட்சித் தலைவர் திரு அஜித் சிங் உள்ளிட்டோர் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் கட்சியின் பிரச்சாரத்தில் முதல் அம்சமாக மீண்டும் மோடி அரசு என்பதை வலியுறுத்துவோம் என்றார்

மக்களவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படவுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்சியின் தேசிய தலைவர் திரு அமீத் ஷா அகியோர் கலந்தகொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர் தேர்தல் அறிக்கையில் அனைத்து துறைகளின் வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தாா் நேர்மையான நிர்வாகம் உறுதியான முடிவுகள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ளதாக திரு ஜேட்லி தெரிவித்தார் மத்திய வருவாய் துறையின் கீழ் செயல்படும் அனைத்து விசாரணை அமைப்புகளும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுத்தியுள்ளது வருவாய் துறை செயவாளருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள வரை நடத்தப்படும் சோதனைகள் குறித்தும் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்படுவது குறித்தும் ஆணையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது சுதந்திரமான நியாயமாள தேர்தலை நடத்துவதற்கு சவால் விடுக்கிறது என்பதையும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது சாரதா சிட்பண்ட்ஸ் முறைகேடு வழக்கில் கொல்கத்தா காவல்தறை ஆணையர் திரு ராஜீவ் குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரும் சிபிஐ மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது

இந்நிலையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினால்தான் பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்று சிபிஐ தனது மனுவில் கூறியுள்ளது மேலும் தங்கள் விசாரணைக்கு மேற்கு வங்க அதிகாரிகள் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என உத்தரவிடுமாறும் சிபிஐ கோரியுள்ளது

பாகிஸ்தான் மீது இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் அமைச்சரின் பேச்சு மிகவும் பொறுப்பற்றது என்றும் தீவிரவாதிகளை தாண்டும் விதத்தில் உள்ளது என்றும் குற்றம்சாட்டப்பட்டுள்ளது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு பாகிஸ்தானுக்கு உள்ளதை அந்நாடு எந்த விதத்திலும் தட்டிக்கழிக்க முடியாது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தனது மண்ணில் செயல்படும் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு உகந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்று குட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் தொடர்பான தகவல்களை தூதரகம் மூலமாக பரிமாற்றம் செய்ய வேண்டும் என பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து தமது டுவிட்டர் செய்தியில் கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய துதரக அதிகாரிகளை பாராட்டியுள்ளார் லிபியாவில் ஆட்சியாளர்களும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வரும் நிலையில் மக்கள் வெளியேறுவதற்கு இரண்டு மணி நேரம் அவகாசும் கொடுக்க ஐநா சடை நேற்று வலியுறுத்தியிருந்தது திரிபோலியிலுள்ள இந்தியர்கள் தங்கள் உதவிக்கு தூதரக அதிகாரி திரு மேஹ்தாபை அனுகலாம் என்று திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோவிக் தனது கூட்டணி அரசு ஸ்திரமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள மாலத்தீவு ஜனநாயக கட்சிக்கு நான்கில் மூன்று பங்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளதாக திரு இப்ராஹிம் முகமது சோலிக் கூறினார் இந்த வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் குறிப்பிட்டார்

பிரக்ஸிட் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது தொடர்பான இந்த தீர்மானத்தை எதிர்கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக முக்கிய எதிர்கட்சி தலைவர்களுடம் திருமதி தெரசாமே பேச்சுவார்த்தை நடத்தினார் தொழிலாளர் கட்சி தலைவர் திரு ஜெர்மி கோர்பின்னுடன் திருமதி தெரசாமே நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை

இஸ்ரேலில் வாக்காளர் பட்டியல் அடங்கிய கணினி தொகுப்பில் ஊடுருவல் நடந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேர்தல் அதிகாரிகள் மறுத்துள்ளனர் இஸ்ரேலில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் தொகுப்பில் ஊடுருவி தகவல்களை திருடி விட்டதாக விசமிகள் கூறியுள்ளனர் இதை அந்நாட்டு மத்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளதுடன் திட்டமிட்டபடி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது

அந்த தேர்தலில் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன் யாகூ மீண்டும் வெற்றி பெற்றார் தற்போது அவர் ஐந்தாவது முறையாக பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார்

மொத்தம் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றுள்ளது ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலாவது களமிறங்கியது